தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மேலும் ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வேலூரிலும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திருவண்ணாமலையிலும் பிரச்சாரம் மேற்கொண்டனர்

உலக காசநோய் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

சென்னையில் நேற்று தொடங்கிய ஐபிஎல் கிரிக்கெட் முதல் ஆட்டத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் மேலும் ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மத்தியப் பிரதேசம் குஜாத்

இதுதவிர பீஹாரில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியலும் தனிபாக வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி மத்திய அமைச்சர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் பீஹாரின் பாட்னா சாஹிப் தொகுதியிலும் திரு கிரிராஜ் சிங் பெகுசராய் தொகுதியிலும் திரு நரேந்திர சிங் தோமர் மத்தியப்பிரசேதத்தின் மொரேனாவிலும் திரு ஜெயந்த் சின்ஹா ஜார்க்கண்ட்டின் ஹசார்பாக் தொகுதியிலும் திரு ஸ்ரீபத் நாயக் வடக்கு கோவா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் பீஹார் மாநிலத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களில் மத்திய அமைச்சர்கள் திரு ராதாமோகன் சிங் ராம் திரு கிருபால் யாதவ் திரு அஸ்வினி குமார் சவ்பே உள்ளிட்டோரின் பெயர்களும் இடம் பெற்றுள்ளது கர்நாடக மாநிலம் மாண்டியா தொகுதியில் சுயேச்சையாகப் போட்டியிடும் திருமதி சுமலதாவிற்கு பிஜேபி ஆதரவு தெரிவித்துள்ளது

இதன்படி கர்நாடகாவில் திரு மல்லிகார்ஜுன கார்கே குல்பர்கா தொகுதியிலும் வீரப்ப மொய்லி சிக்கபல்வபூரிலும் திரு கே ஹெச் முனியப்பா கோலார் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் உத்தராகண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹரீஷ் ராவத் நைனிடால் தொகுதியிலும் கட்சியின் மூத்தத் தலைவர் திரு திக் விஜய்சிங் மத்தியப் பிரசேத மாநிலம் போபால் தொகுதியிலும் திரு அசோக் சவான் மஹாராஷ்ட்ர மாநிலம் நான்டெட் தொகுதியிலும் களம் இறங்குகின்றனர்

முன்னாள் பிரதமருமான ஐனதாதள் திரு ஹெச் டி தேவேகவுடா கர்நாடக மாநிலம் துமகூரு தொகுதியிலும் ஜம்மு கஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயகக் கட்சித் தலைவருமான திருமதி மெஹ்பூபா முஃப்தி அனந்த்நாக் தொகுதியிலும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் செல்வி உமா பாரதி பிஜேபியின் தேசிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி வேலூரில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் காவிரி பிரச்னையில் அஇஅதிமுக அரசுதாள் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி நல்ல தீர்ப்பை பெற்று தந்ததாக அவர் கூறினார்

தமிழகத்தில் மேலும் புதிய திட்டங்களை நிறைவேற்றவும் மத்தியில் ஒரு நிலையான ஆட்சி அமையவும் தங்களது கூட்டணிக்கு ஆதரவளிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் ஆனால் திமுக ஆட்சியில் பாவாற்றில் ஒரு தடுப்பணைக் கூட கட்டப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் திமுக மதிமுக இடையிலான கூட்டணி சந்தர்ப்பவாதக் கூட்டணி என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

திருவண்ணாமலையில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திருப்பரங்குன்றம் இடைத் ஜெயலலிதாவின் கைரேகை தேர்தலின்போது பெறப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகத் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டிய அவர் திமுக அங்கம் வகித்த மத்திய அரசின் சார்பில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டார்

காச நோயற்ற இந்தியாவை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் உலக காசநோய் விழிப்புணர்வு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்கள் அளைவரும் ஒன்றாக இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும் என்று வேண்டுகோல் விடுத்துள்ளா்

இதுதான் நேரம் என்பது இந்த ஆண்டுக்கான காசநோய் தினததின் மையகருத்தாகும்

தமிழக மக்களின் நலனுக்காகவே அஇஅதிமுக கூட்டணி அமைத்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தொகுதியில் போட்டயிடும் பாமக விழுப்புரம் வேட்பாளர் திரு வடிவேல் ராவணளை ஆதரித்து சட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் வாக்கு சேகரித்தார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியே தமிழகத்தில் நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்டதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்துத்துவா கொள்கைகளின்படிதான் கடந்த ஐந்தாண்டுகளில் ஆட்சி நடத்தியிருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவி பாட் கருவிகள் அரசியல் கட்சிப் பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு அப்பி வைக்கப்பட்டன

மாவட்டத்தில் எந்தெந்த வாக்குபதிவு எந்திரங்கள் எந்தெந்த வாக்குச்சாவடிகளுக்கு கருர் அனுப்ப்பட வேணடும் என்பதை ஒதுக்கீடு செய்வதற்காக கணினிமுறை குழுக்களை மாவட்ட தேர்தல் அலுவலரான திரு அன்பழகன் நடத்தினார் நாமக்கல் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சங்ககிரி சுட்டமன்றத் தொகுதிக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட உள்ள சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை தேர்தல் அதிகாரி திருமதி ஆசியா மரியம் நேரில் ஆய்வு செய்தார்